திரு நரேந்திர மோடி திரு அமித் ஷா திரு ராஜ்நாத் சிங் திருமதி சோனியாகாந்தி திரு ராகுல்காந்தி ஆகியோர் முன்னிலையில் உள்ளனர்

இனி விரிவான செய்திகள்

மக்களவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் முன்னணி நிலவரம் தெரியவந்துள்ளது

பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடி பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித் ஷா மத்திய அமைச்சர்கள் திருமதி ஸ்மிருதி இராளி திரு ராஜ்நாத் சிங் திரு நிதின்கட்கரி திரு ஹன்ஸ்ராஜ் அஹிர் திருமதி பூனம் மகாஜன் ஆகியோர் முன்னிலையில் உள்ளனர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணித்தலைவர் திருமதி சோனியாகாந்தி முன்னிலையில் உள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வயநாடு தொகுதியில் முன்னிலையில் உள்ளார் இருப்பினும் அமேதி தொகுதியில் அவர் பின்னடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

தமிழகத்தில் வேலூர் மக்களவைத் தொகுதிக்கான தேர்தல் ரத்து செய்யப்பட்டது நடந்து முடிந்த தேர்தலில் எட்டாயிரத்திற்கும் அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிட்டனர்

கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திரு பி ஆர் நடராஜன் பிஜேபி வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணனைவிட முன்னிலையில் உள்ளார்

கன்னியாகுமி மக்களவைத் தொகுதியில் மத்திய இணை அமைச்ச் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பின்தங்கியுள்ளார்

கரூர் தொகுதியில் மக்களவை துணைத்தலைவா் திரு தம்பிதுரை பின்தங்கியுள்ளார்

தென்காசி தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பின்தங்கியுள்ளார்

துத்துக்கடி மக்களவைத் தொகுதியில் பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் பின்தங்கியுள்ளார்